இந்த நாடுகளுக்கு இடையே தடையற்ற வர்த்தகத்தை மேற்கொள்வதற்கும் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உருவாக்குவதற்கும் வகை செய்யப்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திரமோடியும் நார்டிக் நாடுகளின் தலைவர்களும் தெரிவித்துள்ளனர் இங்கிலாந்து பிரதமர் தெரசா மேயை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மதியம் சந்திக்கிறார்

ஏற்படுத்த வாய்ப்புகள் உள்ளதாக தெரிகிறது

இனி விரிவான செய்திகள் சீரமைக்கப்பட்ட ஐநா பாதுகாப்புக் குழுவில் நிரந்தர மற்றும் நிரந்தரமில்லாத உறுப்பினர்கள் குழுவில் இந்தியாவை சேர்க்க வேண்டும் என்பதற்கு நார்டிக் நாடுகள் ஆதரவு அளித்துள்ளன ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக் ஹோமில் நேற்றிரவு இதுதொடர்பான கூட்டறிக்கை வெளியிடப்பட்டது இதில் இந்தியா ஜநா பாதகாப்புக் குழுவில் நிரந்தர உறுப்பினராக இடம்பெறவேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது இதேபோன்று அனுபொருள் விநியோக குழுமத்திலும் இந்தியா உறுப்பினராவதற்கு சுமர்ப்பித்த விண்ணப்பத்தை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டது கற்றுச்சூழல் பாதிக்கப்படாத நிலைத்த வளர்ச்சியை இலக்காக கொண்ட முன்னேற்றத்தை அடைவதற்கு இந்தியா முக்கிய காரணமாகும் என்று கூட்டறிக்கை தெரிவிக்கிறது டிஜிட்டல் முறையிலான தொழில்நுட்பத்தை ஊக்குவிப்பதிலும் புதுமைகளை படைப்பதிலும் இந்தியா அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக கூறப்பட்டுள்ளது மேக் இன் இண்டியா ஸ்டாட் அப் இண்டியா டிஜிட்டல் இண்டியா மற்றும் கிளின் இந்தியா திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அதிகரித்துவருவதாக அறிக்கை தெரிவிக்கிறது பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட நார்டிக் நாடுகளின் பிரதமர்கள் விடுத்துள்ள கூட்டறிக்கையில் சர்வதேச அளவில் பயங்கரவாதம் முக்கியமான சவாவாகும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் ஸ்வீடன் பல்கலைக் கழகத்தில் நடைபெற்ற இந்திய வம்சாவளியினர் கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு மோடி தாய்நாட்டின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உணர்ச்சிப்பூர்வமாக மட்டுமல்லாமல் தொழில்நுட்ப ரீதியிலும் புதுமைகளை படைப்பதிலும் இந்தியாவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் பின்னர் பிரதமர் திரு மோடி லண்டன் சென்றடைந்தார் லண்டனில் நடைபெறும் காமன்வெல்த் நாடுகளின் தலைவர்கள் மாநாட்டில் அவர் பங்கேற்கிறார் பிரதமர் திரு நரேந்திரமோடி இங்கிலாந்து பிரதமர் தெரசா மேயை சந்தித்து வர்த்தகம் சைபர் பாதுகாப்பு புதுமைப்படைத்தல் சுகாதாரம் போன்றவற்றில் ஒத்துழைப்பு உடன்பாடுகளை ஏற்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை நடத்துகிறார் இத்தொடர்பாக வெளியுறவுத் துறை அமைச்சகத்தின் இணைச் செயலர் கே நாகராஜ் நாயுடு செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்தியா இங்கிலாந்து இடையிலான நட்புறவை வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படவுள்ளதாக கூறினார் பிரதமர் தனது பயணத்தின் போது விஞ்ஞானிகள் ஓவியர்கள் கல்வியாளர்கள் ஆகியோரை சந்திக்கவுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்தியா இங்கிலாந்து தொழில்நுட்ப கூட்டமைப்பில் இருநாடுகளைச் சேர்ந்த இளைய தொழிலதிபர்களை ஈடுபடுத்த திட்டம் இருப்பதாக அவர் கூறினார் இன்று நடைபெறும் இந்தியா இங்கிலாந்து தொழிலதிபர்கள் கூட்டமைப்பு கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றவுள்ளதாக அவர் தெரிவித்தார் தமது பயணத்தின் போது இங்கிலாந்து அரசி எலிசபெத்தை பிரதமர் சந்திக்கவுள்ளதாகவும் அவர் கூறினார்

ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் தெலங்கானா சுதந்திர போராட்ட வீரர் மல்லுா ஸ்வராஜியம் கொடியேற்றி தொடங்கி வைத்தார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலர் சுதாகர் ரெட்டி மற்றும் இடதுசாரி அமைப்புகளின் தலைவர்கள் இந்த மாநாட்டின் வெற்றிக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் கட்சியின் தேசிய பொதுச் செயலர் சீதாராம் யெச்சூரி இன்று மாநாட்டில் துவக்க உரைநிகழ்த்துகிறார்

வங்கிகளில் நிகழ்ந்த மோசுடிகள் குறித்தும் வாராக் கடன்களை வசூலிப்பது தொடர்பாகவும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் உர்ஜித் பட்டேல் பதிலளிக்க நிதியமைச்சகத்தின் நாடாளுமன்ற நிலைக்குழு உத்தரவிட்டுள்ளது

காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு வீரப்ப மொய்லி தலைமையிலான குழு வங்கி மோசடிகள் தொடர்பாக நிதியமைச்சகத்தின் நிதி சேவைகள் பிரிவின் செயலர் ராஜீவ் குமாருக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது

பாரம்பரிய கலைநயம் மிக்க மரத்தாலான வீடுகளை பாதுகாப்பதற்கு தீயணைப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் பாதிப்பு ஏற்பட்டது

ஐந்து மணிநேரமாக தீயை கட்டுப்படுத்துவதற்கு தீயணைப்புத் துறையினர் போராடினர்

மேலும் அவர்கள் தற்காலிகமாக தங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் உணவு உடை மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த மாவட்ட நீதிபதி தெரிவித்துள்ளார்

இந்த வழக்கில் தொடர்புடைய அளைத்து வங்கிகளிலும் வெவ்வேறு காரணங்களை கூறி வாங்கிய கடனை உரிய நோக்கத்திற்காக பயன்படுத்தாமல் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது பஞ்சாட் சிந்து வங்கியின் புகாரின் பேரில் தில்லி பாட்டியாலா சண்டிகர் மற்றும் பஞ்ச்குவாவில் மோசடி செய்த நிறுவன அதிகாரிகளின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் சிபிஜ அதிரடி சோதனை நடத்தியது பஞ்சாப் மாநிலத்தில் அண்மையில் பெய்த பனிக்கட்டி மழை மற்றும் சூறாவளி காற்றால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறித்த விவர அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் கேட்டன் அமரிந்தர்சிங் உத்தரவிட்டுள்ளார் சண்டிகரில் இதுதொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சரின் செய்தித் தொடர்பாளர் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்ட துணை ஆணையர்களும் பயிர் சேதம் குறித்த விவரங்களையும் மின்கசிவால் ஏற்பட்ட தீயால் பாதிக்கப்பட்ட பயிர் சேத விவரங்கள் குறித்தும் தகவல்களை அரசிடம் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார் பஞ்சாப் மாநில மின்கழக அதிகாரிகள் இதுதொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பஞ்சாபில் திடீர் கனமழையுடன் பலத்த பளிக்கட்ட மழையும் சூறாவளிக் காற்றும் அடுத்தடுத்து பெய்ததால் பல இடங்களில் மின்கம்பங்கள் அறுந்து விழுந்து தீவிபத்தும் ஏற்பட்டது இதில் ஏராளமான பயிர்கள் சேதமடைந்தன இந்தியாவில் ஊட்டச்சத்து குறைபாடுகளை நீக்குவது தொடர்பான போஷான் அபியான் குழுவின் முதல் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு அமைச்சகங்களை சேர்ந்த உயரதிகாரிகளும் நிதி ஆயோக் அமைப்பின் தலைமை நிர்வாகி டாக்டர் ராஜீவ் குமார் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர் ஊட்டச்சத்து குறைபாடுகளை எதிர்கொள்வதற்கு தகுந்த செயல்திட்டத்தை உருவாக்கவும் கொள்கைகளை வடிவமைப்பதற்கும் இந்த கூட்டத்தில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை இந்த கூட்டத்தின் செயல்பாடுகள் மறுஆய்வு செய்யப்படும் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை இந்தக் குழு பிரதமரை சந்தித்து அறிக்கை சமர்ப்பிக்கும் கடந்த மாதம் ராஜஸ்தான் மாநிலம் ஜூன்ஜூனுவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி போஷான் அபியான் திட்டத்தை தொடங்கிவைத்தார் கர்ப்பிணி பெண்கள் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் உடல் நலனை பாதுகாப்பதற்கு இந்த திட்டம் வகை செய்கிறது ராஜஸ்தானில் ரன்தம்போர் தேசிய பூங்காவில் இரண்டு புலிகள் உயிரிழந்ததாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த புலிகள் தங்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொண்டதாக அவர்கள் கூறினர் இறந்து போன புலிகளின் உடற்கூறு ஆய்வு சோதனை இன்று நடத்தப்படுகிறது ரன்தம்போர் தேசிய பூங்காவின் கள இயக்குநர் ஒய் கே சாகு இதுதொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசுகையில் தேசிய பூங்காவில் புலிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் புலிகளுக்குள் எல்வைப் பிரச்சினையும் அதிகரிப்பதாக கூறினார் நீண்டகாலமாக நடந்து வரும் கொரியா போர் சர்ச்சைகளை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக அமெரிக்காவும் வடகொரியாவும் நேரடி ஆலோசனைகளில் ஈடுபடவுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நாட்களில் இதுதொடர்பான உச்சிமாநாடு நடைபெறவுள்ளதாக அவர் கூறினார் கொரிய தீபகற்பத்தில் எழுந்துள்ள சவால்களை சந்திப்பதற்கும் உலகளவில் இதுகுறித்த சர்ச்சைகள் பெருகி வருவதற்கும் முடிவு கட்ட இந்த பேச்சு வார்த்தை மாபெரும் வாய்ப்பாகும் என்றும் கூறினார் புளோரிடாவில் உள்ள கடற்கரை விடுதி ஒன்றில் ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபேயும் அமெரிக்க அதிபரும் ஆலோசனை நடத்தி வருகின்றனர்